உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

தெரிவித்துள்ளன்

முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் எல்லைப்பகுதியில் எந்த ஒரு குழ்நியையும் எதிர்கொள்ள நமது படை வீரர்கள் தயாராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் சீன வுடனான எல்லை பிரச்சினை குறித்து அறிக்கை தாக்கல் செய்து அவா பேசினார் தற்போதைய சூழ்நிலைக்கு அமைதியாள முறையில் பேச்சுவார்தை நடத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் இருப்பினும் சவால்களை எதிர்கொள்ள படைகள் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லைப்பகுதியில் சீனாவின் நடவடிக்கைகள் பல்வேறு ஒப்பந்தங்களை மீறும் வகையில் இருந்ததாக அவா கூறினார் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் பிரச்சினையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அது தொடர்பாக விரிவாக எடுத்துரைக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் உறுப்பினா்கள் இதனை புரிந்து கொள்வாா்கள் என்று தாம் நம்புவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறினாா்

தடுப்பு மருந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டால் அதளை செலுத்துவதற்குத் தேவையான அளைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதற்காக நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அக்குழு உரிய ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துதற்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹாஷவாதன் கூறினார்

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் உயிரிழப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுதுவற்கான விழிப்புணா்வு நடவடிக்கைகளை மாநில அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக டாக்டர் ராதாகிர்ஷ்ணன் தெரிவித்தார்

சென்னை மற்றும் புறநகள் பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள பாலங்கள் போக்குவரத்து நெிசலை குறைக்க உதவிடும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாள்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகளும் தங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார் அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியேறாது என்றும் அவர் தெரிவித்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோதுதான் நீட் தோ்வு கொண்டுவரப்பட்டதாகக் கூறினார் இதனை தமிழக மக்கள் உணா்ந்துள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஆவோசனை நடத்திய பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதனையொட்டி குடியரசுத் தலைவா திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவா திரு வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சா்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவா்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநில அமைச்சா்கள் பலா் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சேவை வாரத்தை கடைபிடித்து வருகிறது இதள் ஒரு பகுதியாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜெ பி நட்டா இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதேபோல நாடு முழுவதும் அக்கட்சி நிர்வாகிகள் பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜபி மாநில தலைவர் திரு எல் முருகன் பங்கேற்றார் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மலிவு விலை மருந்தகங்களை இலக்கு ஏற்படுத்த நாட்டில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சா் திரு சதானந்தகவுடா கூறியுள்ளார் குறைந்த செலவில் தரமான மருந்துகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்

இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஈரோட்டில் உள்ள பெரியார் நினைவகத்தில் உள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்காக மூன்று பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தென்தமிழக கடலோரப் பகுதகளில் நாளை இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி ஆறு மீட்டர் வரை எழும்பக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

செயின்ட் லூயில் ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரி கிருஷ்ணா ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் நேற்று நடைபெற்ற சுற்றுகளில் அவர் இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்து ஒரு போட்டியை ட்டிரா செய்கார்